எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

மத்திய மின்துறை அமைச்சர் திரு

குறித்து முதலமைச்சருடன் ஆய்வு நடத்தவுள்ளார்

மாநில நீர்வள நிர்வாக இயக்குநர் திரு சத்யகோபால் கூறியுள்ளார்

வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

திருப்பூர் ஈரோடு பெரம்பலூர் காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள எம் ஆர் ஐ ஸ்கேன் மையங்களையும் அவர் திறந்து வைத்தார்

தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் தலைமைச் செயலாளர் திரு கண்முகம் ஆகியோருடன் இக்குழுவினர் ஆவோசனை நடத்தவுள்ளனர் மத்திய மின்துறை அமைச்சர் திரு

தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து தேசிய அளவ்மின் திட்டப் பணிகள் குறித்து ஆய்வு நடத்தவுள்ளார்

ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தால் தமிழகத்திற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது என்று உணவுத் துறை அமைச்சர் திரு காமராஜ் கூறியுள்ளார் சென்னை கோடம்பாக்கத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் தமிழகத்தில் உள்ள பொதுவிநியோக முறை அப்படியே தொடரும் என்றும் மத்திய அரசின் திட்டத்தால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்றும் தெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்தார்

அமைச்ச் திரு உதயகுமா் இன்று திரு வி க நகள் மண்டலத்தில் காய்ச்சல் சிறப்பு முகாமை ஆய்வு செய்து களப்பணியாளா்களுக்கு முக கவசம் வைட்டமின் மாத்திரைகள் வழங்கியதுடன் தடுப்புப் பணிகள் குறித்து ஆலோசனைகளையும் வழங்கினார் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரையும் அவர் வழங்கினார் பாரத் நெட் திட்டத்தை விரைவில் கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் திரு உதயகுமார் தெரிவித்தார்

பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிரக்கும் வகையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாகவும் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் அவர் குறிப்பிட்டுள்ளார்

வேலூர் மாவட்டத்தில் பேரணாம்பட்டு காட்பாடி பகுதிகளில் தூர்வாரும் பணிகளையும் அவர் பார்வையிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்

சத்யகோபால் கூறினார்

மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சள் திரு ரமேஷ் பொக்ரியால் நிஷாங் சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ளார்

தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளத்தில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட தந்தை மகன் மரணம் குறித்து மத்தியப் புலனாய்வுத்துறை விசாரணையை மேற்கொள்வதற்கான அறிவிக்கையை மத்திய உள்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ளது முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இத்தொடர்பாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷாவிற்கு எழுதிய கடிதத்தின் அடிப்படையில் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது துத்துக்குடி மாவட்டத்தில் நோய் தொற்று பரவல் அதிகித்து வருவதால் மாவட்டத்தில் உள்ள தாலுகா மருத்துவமனைகள் அனைத்தும் கோவிட் மருத்துவமனைகளாக மாற்றப்பட்டுள்ளதாக ஆட்சியர் திரு சந்தீப் நந்துரி தெரிவித்துள்ளார் தனியார் மருத்துவமனைகளில் சளி இருமல் காய்ச்சல் போன்றவற்றுக்கு சிகிச்சை பெறுபவர்களை தொடர்ந்து கண்காணிப்பதற்காக தனி மருத்துவக்குழு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் பொதமக்கள் முக கவசம் அணிவதை தவறாமல் மேற்கொள்ள வேண்டுமென்று உள்ளாட்சித்துறை அமைச்ச் திரு எஸ் பி வேலுமணி கேட்டுக் கொண்டாா்

மாற்றுத்திறனாளிகளுக்கான நிதி உதவியை அவர்களது இருப்பிடங்களுக்கே சென்று வழங்குமாறு தமிழக அரசு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளது தமிழ்நாடு வஃக்ப் வாரிய உறுப்பினர்கள் தோதலுக்கான இறுதி வாக்காளர் பட்டியல் நாளை வெளியிடப்படும் என்று மாநில பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை தெரிவித்துள்ளது தேர்தல் நடத்துவதற்கான கால அட்டவணை விரைவில் வெளியிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது